அழைப்பு விடுத்துள்ளார்

அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அறிமுகப்படுத்தினார்

திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உச்சநீதிமன்றம் விவசாயிகள் பிரச்சளைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்றை அமைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாவது தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றினார் இன்றைய அரசியலுக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட்டால் அவர்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் என்ற நிலை மாறியுள்ளது என்றும் அவர்களின் அரசியல் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் கூறினார் சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்த அரசின் கரங்கள் வலிமையாக செயல்படவேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய எதிரி வாரிக அரசியல் என்று தெரிவித்த பிரதமர் இளைஞர்கள் அரசியலுக்கு வரவில்லை எனில் வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தி விடும் என்றும் கூறினார் குடும்ப அரசியல் ஜனநாயக கட்டமைப்பில் திறமையின்மையையும் சர்வாதிகாரத்தையும் அதிகரிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்றும் அது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் இந்த கல்விக் கொள்கை இளைஞர்களின் சிந்தனை மற்றும் திறனை மேம்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுவாமி விவேகானந்தர் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் விவேகானந்தர் உடல் மற்றும் மன வலிமைக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்தார் என்றும் அவரது வழிகாட்டுதலின்படி இளைஞர்கள் உடல் மற்றும் மன வலிமையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுவாமி விவேகானந்தர் பிறந்ததினமான இன்று நாடு முழுவதும் தேசிய இளையோ் தினமாகக் கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி நாடு முழுவதம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன காதி கிராம தொழில் ஆணையம் உருவாக்கியுள்ள நாட்டின் முதல் பகஞ்சாண வண்ணப் பூச்சை மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அறிமுகப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கு தொழிலாளர்கள் திரும்புகின்ற சூழலில் கிராமப் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த வண்ணப் பூச்சு அறிமுகம் செய்யப்படுவதாகக் கூறினார் பசுஞ்சாணத்தை முக்கிய மூலப் பொருளாகக் கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த மலிவு விலை வண்ணப் பூச்சு பூஞ்சை நுண்ணுயிர் பாதிப்பிற்கு எதிரானதாகும் இதற்கு இந்திய தரநிலை அலுவலகம் சான்றிதழ் அளித்துள்ளது இந்த வண்ணப் பூச்சு டிஸ்டெம்பர் பிளாஸ்டிக் எமெல்சன் ஆகிய இரண்டு வகையில் கிடைக்கிறது

பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கான விடுதிகளும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அளைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஏதுவாக வைட்டமின் மற்றம் துத்தநாக மாத்திரைகள் வழங்க சுகாதாரத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மாணவர்களின் நலன் கருதி அரசு எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

முகக்கவசம் அணிதல் தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடித்து அரசுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தமிழகம் கேரளா அசாம் மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற உள்ள சுட்டமன்றத் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா இன்று கலந்துரையாடல் மேற்கொண்டார் சட்டமன்றத் தேர்தல் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள மத்திய துணை ரானுவப் படையினரை ஈடுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக இந்தக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது

சிகிச்சை பெறுவோர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷண் உலகின் பல நாடுகளில் தொற்று நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது என்று தெரிவித்தார்

அவசர கால தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகள் வந்து சேர்ந்துள்ளதாகவும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு வரும் மேலும் நான்கு தடுப்பூசிகள் விரைவில் கிடைக்கும் என்றும் சுகாதாரத்துறை செயலர் தெரிவித்தார்

இந்த தடுப்பு மருந்துகள் தேனாம்பேட்டையில் உள்ள அரசு மருந்துகள் சேமிப்பு அறைகளில் உரிய வெப்ப நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மத்திய அரசின் மூன்று புதிய வேளாண் சட்டங்களை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது

தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளும் மத்திய அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைகளுக்கு சுமூகத்தீர்வு காண உதவும் வகையில் நிபுணர் குழு ஒள்றையும் அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கூற விரும்புவோர் இந்த நிபுணர்குழு முன் ஆஜாகி தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் கூறினர்